பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அஸ்ஸாம் மேற்குவங்க மாநிலங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காசநோய் ஒழிப்பு தொடர்பான சர்வதேச அமைப்பின் தலைவராக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்நலத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் நியமிக்கப்பட்டுள்ளார்

ஆல் இங்வாண்டு ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர்கள் பி வி சிந்தூ சாய் பிரனீத் சுமீர் வர்மா எச் எஸ் பிரனாய் லக்ஷயா சென் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அஸ்ஸாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் இன்று சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அஸ்ஸாம் மாநிலத்தில் கரீம்கஞ்ச் என்ற இடத்திலும் மேற்குவங்கத்தில் புருளியாவிலும் நடைபெறவுள்ள பிரச்சார கூட்டத்தில் அவர் உரையாற்றவுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கடந்த ஐந்தாண்டுகளாக அஸ்ஸாம் மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டனி ஆட்சியில் மூலம் பல்வேறு துறைகள் வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார் மேற்குவங்கத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் நல்ல நிர்வாகத்தை அளிப்பதை பிஜேபி நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மேற்குவங்கத்தில் கடைசி நான்கு சுட்ட தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கட்சித் தலைவர் திரு ஜே பி நட்டா மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேர்வு சு செய்யப்படும் வேட்பாளர்களின் பட்டியல் ஒரிரு நாட்களில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அஸ்ஸாம் மாநிலங்களில் பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியல் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டுள்ளது

இதற்கிடையே மூன்றாம் கட்டத் தேர்தலுக்கு நாற்பது பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதற்கிடையே தென்மண்டல ஐஜி திரு முருகனை தேர்தல் அல்லாத பணிக்கு இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மேலும் காவல் துறை உயர் அதிகாரிகள் ஒன்பது பேரை இடமாற்றம் செய்தும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது எந்தவொரு நோய்த்தொற்றையும் எதிர்கொள்ள நாடு தயாராக இருப்பதாக மத்திய குகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

மேலும் ஒரு வட்சத்து ஐம்பதாயிரம் சுகாதார நல மையங்களை அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்நிலையில் தொற்றுப் பரவலை தடுக்க பரிசோதனை மற்றும் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்குமாறு அனைத்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது காசநோய் ஒழிப்பு தொடர்பான சர்வதேச அமைப்பின் தலைவராக மத்திய ககாதாரம் மற்றும் குடும்நலத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் நியமிக்கப்பட்டுள்ளார்

நடப்பாண்டு ஜூலை மாதம் மூன்று வருடங்களுக்கு அந்த அமைப்பின் தலைவராக திரு ஹர்ஷ்வர்தன் பதவி வகிப்பார்

நாட்டில் ரசாயனம் மற்றும் உரத்துறை தொழில் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அடுத்த ஐந்தாண்டுகளில் எட்டு லட்சம் கோடி ரூபாய் இதில் முதலீடு செய்யப்படும் என்றும் அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சதானந்தா கவுடா தெரிவித்துள்ளார் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கும் ரசாயனம் மற்றும் உரத்துறை பங்களிப்பு செய்து வருவதாக கூறினார்

நடப்பாண்டில் இதுவரை ஆந்திர பிரதேச மாநிலம் ரேணிகுண்டாவிலிருந்து புதுதில்லிக்கு சிறப்பு ரயில் மூலம் ஏழு கோடி லிட்டர் பால் அனுப்பப்பட்டுள்ளதாக தென்மத்திய ரயில்வே தெரிவித்துள்ளது கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த சிறப்பு ரயில் சேவையில் இதுவரை இல்லாத வகையில் நடப்பாண்டு அதிக அளவு பால் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது

தான்சானியா அதிபர் திரு ஜான் மகுஃபுலி காலமானார்

இது குறித்து அந்நாட்டு தொலைக்காட்சியில் உரையாற்றிய துணை அதிபர் திருமதி சாமியா சுலுஹூ ஹசன் இதயநோயால் பாதிக்கப்பட்ட அவர் சிகிச்சைக்காக தாரு சலாமில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சிகிச்சை பலன் இன்றி அவர் உயிரிழந்ததாகவும் அறிவித்தார் இதையடுத்து துணை அதிபராக உள்ள திருமதி சாமியா கலுஹூ ஹசன் தான்சானியா நாட்டில் முதல் பெண் அதிபராக பதவியேற்கவுள்ளார் ஆல் இங்வாண்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர்கள் பி வி சிந்து சாய் பிரனீத் சமீர் வர்மா எச் எஸ் பிரனாய் லக்ஷயா சென் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

சாய்னா நேவால் காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே விலகினார்

எச் எஸ் பிரனாய் மலேசிய வீரர் லீயு டேரனையும் லக்ஷயா சென் தாய்லாந்து வீரர் கன்ட்டோஃபனையும் சென்றனர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் காஷ்பப் ஆகியோர் தோல்வியடைந்தனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஷிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணையும் காலிறதிக்கு முந்தைய கற்றக்கு முன்னேறியுள்ளன இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது அகமதாபாத்தில் இரவு ஏழு மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது

உலக கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி இன்று தில்லியில் தொடங்குகிறது